வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் மின்னு சிகரெட்டுக்கு மத்திய அரசு தடைவிதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

சாதாரண சிகரெட்டை விட வேறுபட்ட இ சிகரெட் என்பது ஒருவகையாள மின்னு கருவிதாள் இ சிகரெட்டில் நிகோடின் உள்ள திரவப்பொருளை மென்மைப்படுத்துவதால் ஒருவகையான வேதீயியல் புகை உருவாகியுள்ளது

நமது இளைய சமதாபத்தினரின் பொன்னான இளமை அழிவுப்பாதையை நோக்கி செல்லத் தொடங்கும் அறியாமலேயே இது நடக்கும் இ சிகரொட்டில் பல கேடு உருவாக்கும் வேதிப்பொருள் கலக்கப்பட்டிருக்கின்றன இவை காரணமாக உடல்நலத்திற்கு மோசமான பாதிட்புகள் ஏற்படும் இளைய சமுதாயத்தினர் நாட்டின் எதிர்காலம் இ சிகரெட்டின் மீது தடைவிதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த புதிய வகை போதைப் பழக்கமானது நம்நாட்டின் இளைய கமுகத்தினரை அழிக்கக்கூடாது என்பதற்காகத்தான்

ஏனென்றால் பெண் என்பவள் சவுபாக்கியங்களின் நிறைவை அளிப்பவளாக கருதப்படுகிறார் பல அசாதாரணமான வேலைகளை செய்த பெண்கள் நம்மிடையே இருக்கலாம் ஒருவர் தாய்மை மற்றம் உடல் நலத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை எற்படுத்த முனைந்திருக்கலாம் சிவர் மருத்துவராக பொறியாளராக ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் பணி என ஏதாவது சமுகசேவையில் ஈடுபட்டிருக்கலாம் வழக்கறிஞராக நியாயத்திற்காக போராடிக் கொண்டிருக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த பெண்களின் சாதனைகள் பற்றி சமுக வலைதளங்களில் அதிக அளவில் பகிர்தல்கள் அயைம வேண்டும்

பண்டிகைக் காலத்தையொட்டி பொதுமக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்

பண்டிகை காலம் இல்லையா இளிவரும் பல வாரங்களுக்கு நாடுமுழுவதும் பண்டிகைகளின் பளபளப்பு ஒளிவூட்டட்டும் நாம் அனைவரும் நவராத்திரி மஹோ உற்சவம் கர்பா தர்கா பூஜை தசரா தீபாவளி பையா துஜ் சட்பூஜை எள எண்ணில் பண்டிகைகளை கொண்டாடுவோம்

இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தடுப்பதற்கு பிரதமர் ஆற்றிய உரை உதவிகரமாக இருந்ததாக தூத்துக்குடியைச் சேர்ந்த திருமதி சாந்தி தெரிவித்தார்

அவர் எல்லா தரப்பு மக்களையும் மனதில் நிறுத்திக் கொண்டு அவர் பேசியது ஒரு சிறந்த பிரதமரை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படிகின்ற உணர்வை நம்மிடையே எற்படுத்தியிருக்காங்க அதுமட்டுமல்லாம இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் தான் வருங்கால தலைவர்கள் அதனால எல்லா இளைஞர்களுக்கும் சிறந்த செப்திகளை சொல்ற விதமாக இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அகுமட்டுமல்லாமல் இன்றைய போதை பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கிறது என்பதை உணர்த்திய நல்ல பிரதமர்

பாமர மக்களும் அவரோடு நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு இதனால் கிடைக்கிறது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை எப்படி அதை மீண்டும் மறுகழற்சி பண்ணணுகிங்கிறத அதை பயன்படுத்தக்கூடாது என்பது பற்றி கூறிபிருக்கிறார் இனி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் பின்பற்ற வேண்டும்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து ரக வெங்காயங்களுக்கும் இது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்வை கட்டுப்படுத்தம் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விலை இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுக்கலை தவிர்க்கும் நோக்கில் வர்த்தகர்கள் வெங்காயத்தை கையிருப்பில் வைத்துக் கொள்வதற்கு சில கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு விதித்துள்ளது

நீட் முறைகேட்டை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு பள்ளிக் கட்டிடங்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் கூறியுள்ளார்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

அதன் அடிப்படையில் விரைந்து அந்தப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன

காரைக்குடி அழகப்பா பல்கலைக் கழகத்தில் நாளை மறநாள் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் பங்கேற்கவுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் நீர்மேலாண்மையில் தனிநபரும் விவசாயிகளும் பங்கேற்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு வினய் கேட்டுக் கொண்டுள்ளார்

காட்மாண்டுவில் இன்று நடைபெற்ற இப்போட்டிக்கான இறதியாட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில் பங்களாதேஷை வென்று கோப்பையை கைப்பற்றியது

இந்தியா ஸ்பெயின் இடையேயான இரண்டாவது ஹாக்கிப் போட்டி பெல்ஜியத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது சற்றுமுன் வரை இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று மார்லோவில் நடைபெறவுள்ளது